தொடர்பாகமுதலமைச்சர் திருஎப்பாடிபழனிசாமி இன்றுசென்னையில் ஆலோசனைமேற்கொள்கிறார் இந்தநோய் தொற்றுபரவலைகட்டுப்படுத்துவதற்குஅரசின் நெறிமுறைபொதுமக்கள் முழுமையாககடைப்பிடிக்கவேண்டும் என்றுதுணைமுதலமைச்சா் திரு ஒ பன்னீா்செல்வம் கேட்டுக்கொண்டுள்ளார்

என்றகோல் கணக்கில் அர்ஜென்டினாவைவென்றது

தலைம்செயலகத்தில் நண்பகல் பனிரெண்டரைமணியளவில் நடைபெறஉள்ள இந்தஆலோசனைக் கூட்டத்தில் துணைமுதலமைச்சா் திரு ஒ பன்னீர்செல்வம் அமைச்சா்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் பங்கேற்கின்றனர்

தொலைக்காட்சிக்குஅளித்தபேட்டியில் இதனைத் தனியா் தெரிவித்துள்ளஅவர் முகக்கவசும் அணிவதைபொதுமக்கள் தவறாமல் பின்பற்றவேண்டும் என்றுகேட்டுக்கொண்டுள்ளார் இந்தநோய் தொற்றுக்கானதடுப்பூசிகள்மிகவும் பாதுகாப்பானவைஎன்றுகூறியுள்ளடாக்டர் ஹர்ஷ்வர்தன் பொதுமக்கள் தயக்கமின்றிதடுப்பூசிசெலுத்திக் கொள்ளவேண்டும் என்றுவலியுறுத்தியுள்ளார்

தடுப்பூசிதிருவிழாதொடர்பான இணையகருத்தரங்கில் கலந்துகொண்டுஅவர் பேசினார்

பாதிக்கப்படுவோரின் இந்தநோய் எண்ணிக்கைஅதிகரித்துவருவதையடுத்து தொற்றினால் இந்தநடவடிக்கைஎடுக்கப்பட்டுள்ளதாகமத்தியஅரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இந்தநோய் தொற்றுபரவல் கட்டுப்படுத்தப்படும் வரை இந்ததடைசெயல்பாட்டில் இருக்கும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது ரெம்டெசிவிர் உற்பத்தியாள்கள் அனைவரும் விநியோகஸ்தர்கள் குறித்தவிவரங்களை தங்கள் இணையதளத்தில் வெளியிடவேண்டும் என்றும் மத்தியஅரசுஅறிவறுத்தியுள்ளது இந்தமருந்துபதுக்கப்படுவதைதடுப்பதற்குதேவையானநடவடிக்கைகளைமருந்துஆய்வாளா்கள் மேற்கொள்ளவேண்டும் என்றுமத்தியஅரசுகேட்டுக்கொண்டுள்ளது

சிபி எஸ் சிஎந்தவொருபெரியமுடிவையும் மேற்கொள்வதற்குமுன்னா் அனைத்துரப்பினருடனும் கலந்தாலோசிக்கவேண்டும் என்றும் திருராகுல் காந்திகோரிக்கைவிடுத்துள்ளாா் திருப்பத்தூர் மாவட்டத்தில் நேற்றுலேசானநிலஅதிர்வு உணரப்பட்டது திருப்பத்தூர் மற்றம் அதனைச் சுற்றியுள்ளபகுதியில் இரவு ஒன்பதுமணியளவில் இத உணரப்பட்டதாகஎமதுசெய்தியாளர் மோகன் தெரிவிக்கிறார்

இதனைஅப்பகுதியில் வசிக்கும் பழங்குடியினமக்கள் ஆர்வமாகசேகித்துவருவதாகளமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

உயிரிழப்பைதடுக்கஅரசுதீவிரநடவடிக்கைஎடுக்கவேண்டும் யானைகள் என்றுசுற்றுச்சூழல் ஆர்வல்கள் கோரிக்கைவைத்துள்ளதாகஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

ஆன் லைன் வாயிலாகநடைபெற்ற இப்போட்டியில் ஒருசுற்று எஞ்சியுள்ளநிலையில் கூடுதல் புள்ளிகள் அடிப்படையில் அவர் இப்பட்டத்தைகைப்பற்றினார் உஸ்பெகிஸ்தான் ஒப்பன் நீச்சல் போட்டி இன்றுதொடங்குகிறது